கொல்லப்பட்ட வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டளையும் மேலும் மூன்று பேருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது

திரு நரேந்திரமோடி ரஷ்யா மற்றும் சீன தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார்

ஆளுநர் திரு கேசரிநாத் திரிபாதி இன்று பிரதமர் திரு மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரிடம் எடுத்துரைத்தார்

குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பெறுவதாக அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் ஐம்மு கஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்தில் எட்டு வயது சிறமியை கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து பதான்கோட் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

இந்த வழக்கில் ஆதாரங்களை அழிக்க முயன்ற மேலும் மூன்று பேருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ள நீதிமன்றம் ஒருவரை விடுதலை செய்துள்ளது

மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தந்துள்ளதாக குறிப்பிட்டார்

இந்த சந்திப்பின்போது உடனிருந்த வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் ஷாங்காய் மாநாட்டையொட்டி பிரதமர் திரு மோடி ரஷ்யா மற்றும் சீனா தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவித்தார் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கானை சந்திக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இவங்கைக்கு வருகை தந்தது ஆதரவு தரும் வகையில் இருந்தது என்றும் மக்களின் நம்பிக்கைக்கு வலுசேர்த்திருப்பதாகவும் அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார் தனது முகநூல் பதிவில் பிரதமர் திரு மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள இலங்கை பிரதமர் மண்டலத்தில் பாதுகாப்பை மேம்படுத்துவது இலங்கை இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கு இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு ஊக்கமளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்திய பிரதமரிடம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பாதுகாப்புப் படையினருக்கு இந்தியா உதவ வேண்டும் என்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் அதற்கான ஆயுதங்களை வழங்கவும் இந்தியா முன்வர வேண்டும் என்றும் திரு விக்ரம சிங்கே கேட்டுக் கொண்டார் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்தியா மேற்கொண்டு வரும் நலத்திட்டப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு மோடியிடம் தாம் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்திய பிரதமரின் வருகைக்குப் பிறகு இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகள் இவங்கை பயணத்திற்கு விதித்த கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளது இவங்கையின் கற்றுவாத் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு ரணில் விக்ரம சிங்கே கூறினார் இவ்வாண்டு ஈஸ்டர் ஞாயிறன்று

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை முதல் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளார் விவசாயத் துறையினர் ஊரக வளர்ச்சித் துறையினர் தொழில் வர்த்தக சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் நிதியமைச்சர் பட்ஜெட் குறித்த கருத்துக்களை கேட்க உள்ளார்

இந்த சந்திப்பிற்குப் பின்னர் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு மேற்குவங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தாக்குதலுக்கான காரணம் குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சங்கடமான சூழ்நிலை நிலவி வரும் சூழ்நிலையில் அம்மாநில ஆளுநர் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது மேற்குவங்கத்தில் நிலவும் வன்முறை குறித்து நேற்று உள்துறை அமைச்சகம் தனது கவலையை தெரிவித்திருந்தது

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் இன்று புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வை சந்தித்து பேசினாா் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பின்போது மாநிலத்தின் அரசியல் சூழல் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது திரு அமித்ஷா வை மேற்குவங்கம் ஆந்திரா ஜார்க்கண்ட் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் ஆளுநர்களும் இன்று புதுதில்லியில் சந்தித்தனர் பிரபல நகைச்சுவை நாடக ஆசிரியரும் எழுத்தாளரும் நடிகருமான கிரேஸி மோகன் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார்

ஏராளமான தொலைக்காட்சி தொடர்களையும் கிரேஸிமோகன் இயக்கியுள்ளார்

அவரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு ளடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில் கிரேஸி மோகன் மறைவு தமிழ் நடகத்துறைக்கும் திரைத்துறைக்கும் ஏற்பட்ட பேரிழப்பு என்று கூறியுள்ளார் கிரேஸி மோகனின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நடிகா்கள் கமலஹாசன் கவுண்டமணி எஸ் வி சேகர் உள்ளிட்ட கலைத்துறையைச் சேர்ந்த ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தலைவர் திரு ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலாளர் திமுக திரு வைகோ கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் கிரேஸி மோகனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரபல நடிகரும் கன்னட எழுத்தாளரும் ஞானபீட விருது பெற்றவருமான கிரிஷ் கர்நாட் இன்று பெங்களுருவில் காலமானார்

வசன கர்த்தாவாக திரைப்படத் துறையில் காலடிவைத்த அவர் புகழ்பெற்ற நடிகராகவும் இயக்குநராகவும் உயர்ந்தார் கள்ளடம் தெலுங்கு தமிழ் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் ஞானபீட விருது பெற்ற அவர் பத்மஸ்ரீ பத்ம பூஷண் விருதுகளையும் பெற்றுள்ளார் தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கி அதில் அவர் நடித்துள்ளார் அவரது மறைவுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு ஆர் வி ஜானகி ராமன் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார்

அவரது மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள இடத்தில் ஜப்பான் நிதி உதவி குழுவினருடன் மத்தியக் குழு இன்று ஆய்வு செய்தது

ஜப்பான் குழுவினருடன் திரு சஞ்ஜய் ராய் தலைமையிலான மத்தியக் குழு விரிவான ஆய்வு நடத்தியதாக மாநில மருத்துவக் கல்வி இயக்கக துணை இயக்குநர் டாக்டர் சபீதா தெரிவித்தார்